அண்மை காலமாக நாடு வேகமான வளாச்சிப்பாதையில் செல்கிறது என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பதவி ஏற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

குஜாத்தில் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு கட்டுமானத்தில் குறைபாடு மற்றும் அதிகாரிகளின் கண்காணிப்பின்மை ஆகிய இரண்டும் காரணம் என்று முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தெலங்கானா ஒடிசா பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுகிறது

பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் நோவோக் ஜோக்கோவிச் ரஃபேல் நடால் செரினா வில்லியம்ஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

நாடு கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்தவருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வாரணாசியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றிய அவர் ஆளும் கட்சிக்கும் அரசுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றார் கடின உழைப்பிற்கும் வெளிப்படைத் தன்மைக்கும் மாற்று எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்கு தாம் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு சேவகராக இருப்பதையே விரும்புவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பிரதம் திரு நரேந்திர மோடி மீண்டும் பதவி ஏற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிம்ஸ்டெக் அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களுக்கு அழழப்பு விடுக்கப்பட்டுள்ளது புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் இந்தத் தகவலை தெரிவித்தார் கிர்கிஸ்தான் அதிபர் மொரிசியஸ் பிரதமர் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாளை மறுநாள் மாலை திரு நரேந்திரமோடி நாட்டின் பிரதமராக மீண்டும் பதவி ஏற்கிறாா் அவருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் குடியரகத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமானம் செய்துவைக்க உள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோரை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யலாம் என்ற தெலங்கானா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

ஜம்மு காஷ்மீரில் அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏற்திய நபர்கள் நடத்திய தாக்குதலில் வணிகர் ஒருவர் உயிரிழந்தார்

இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரனை நடத்தப்படுவதாக அவர்கள் கூறினர் கடந்த மார்ச் மாதம் இதே பகுதியில் நடைபெற்ற மோதல்களில் ரிச்வ் பாதுகாப்புப் படையினர் நான்கு போ காவல்துறையினா் இருவா் பொதுமக்களில் ஒருவா் மற்றும் தீவிரவாதிகளில் இருவா் உயிரிழந்தனா் குஜராத்தின் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் தொடர்பான முதல்கட்ட விசாரணை அறிக்கையை மாநில அரசிடம் விசாரணை குழு அளித்துள்ளது நகர்ப்புற மேம்பாட்டு துறை முதன்மை செயலாளர் திரு முகேஷ் பூரி தலைமையிலான விசாரணைக் குழுவின் அறிக்கையில் உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தினர் ஆகிய இருதரப்பினரின் தவறுகளும் இந்த விபத்துகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் முறையான அனுமதியின்றி நான்காவது தளத்தை கட்டியதாகவும் பாதுகாப்பு விதிகள் கடைப்பிடிக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அசாமில் அடுத்த மாதம் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடத்திற்கு பிஜேபி சார்பில் திரு காமாக்கியா பிரசாத் தாசா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது மற்றொரு இடத்திற்கான தேர்தலில் கூட்டணி கட்சியான அசாம் கனபரிஷத் போட்டியிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது அந்த கட்சியின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு வீரேந்திர பிரசாத் பைஷ்யா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலுக்கு வேட்புமலுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும்

எல் டி டி இ அமைப்பின் மீது விதிக்கப்பட்ட தடைக்கு போதுமான காரணங்கள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய மத்திய அரசு தீர்ப்பாயம் ஒன்றை அமைத்துள்ளது இந்த தீர்ப்பாயம் தில்லி உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதி திருமதி சங்கீதா திங்ரா சேகல் தலைமையில் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எல் டி டி இ அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்தாண்டுகள் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டது

நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அனல் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆந்திரா தெலங்கானா ஒடிசா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஹிரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களின் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை அதிக வெப்பம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்ட திரு டிரம்ப் ஈரான் தனது நடவடிக்கைகளால் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சள் திரு முகமது ஜாவேத் செரிஃப் அமெரிக்க அரசு ஈரான் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதாக கூறியுள்ளார் இவங்கையில் பாதுகாப்பான சூழ்நிலை மேம்பட்டுள்ளதாகவும் அவசரநிலை விரைவில் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் அந்நாட்டு அதிபர் திரு மைதிரி பால சிறிசேனா தெரிவித்துள்ளாா் கொழும்பில் செயல்படும் வெளிநாட்டு துதரகங்களின் அதிகாரிகள் மத்தியில் நேற்று பேசிய அவர் பாதுகாப்பு கருதி ரானுவம் பல்வேறு இடங்களில் தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதுவரை அவசரநிலை கடைபிடிக்கப்படும் என்றும் கூறினார்

இவங்கைக்கு கற்றுலாப் பயணம் மேற்கொள்ள வெளிநாடுகள் தங்களது மக்களுக்கு விடுத்துள்ள கற்றுலா தொடர்பான பயணக்கட்டுப்பாட்டு அறிவுரைகளை விலக்கி கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இவங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடய ஆதரவளிக்குமாறும் திரு னமதிரிபால சிறிசேனா வேண்டுகோள் விடுத்தாா்

நா வசிப்பிடம் அமைக்கும் செயற்குழு உறுப்பினராக இந்தியா முதன்முதலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தமது டிவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது நைரோபியில் தொடங்கி நடைபெற்றுவரும் அந்த அமைப்பின் கூட்டத்தில் இந்தியா தேர்வு செய்யப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாலத்தீவு நாடாளுமன்ற அவை தலைவராக முன்னாள் அதிபர் திரு முகமது நஷித் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று பதவி ஏற்றுக்கொள்ள உள்ளார் கடந்த மாதம் நாடாளுமன்றத்திற்கு தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் மாலத்தீவு ஜனநாயக கட்சி வெற்றிப்பெற்றது அக்கட்சி உறுப்பினர்கள் சார்பில் அவை தலைவராக திரு நஷித் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் நோவோக் ஜோக்கோவிச் ரஃபேல் நடால் செரினா வில்லியம்ஸ் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்